வழங்கும் ஓய்வூதிய திட்டத்தை குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்கி வைக்கிறார்

மீனவர்களை இந்திய கடற்படை மீட்டது

உயிரிழந்தனர்

விளாடிமீர் புட்டின் அறிவித்துள்ளார்

போட்டிஇன்று நாக்பூரில் நடைபெறவுள்ளது

இந்நிகழ்ச்சிக்கு பின் அடலஜ் செல்லும் பிரதமர் அங்கு ஷிக்ஷன் பவன் வித்தியார்த்தி பவன் கட்டிட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் குஜராத் மாநிலத்தில் இரண்டு நாள் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று அம்தாபாத் மெட்ரோ ரயில் திட்டம் குருகோவிந்த் சிங் மருத்துவமனை புதிய கட்டிடங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார் அகமதாபாத் மருத்துவமனையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அதிநவீன மருத்துவமனை கட்டிடத்தை நாட்டிற்கு அர்பணித்தார் பிரதமர் ககாதார திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பயனாளிகளுக்கான அட்டைகளையும் திரு மோடி வழங்கினார் கேரள மாநிலம் வடக்கு கடற்பகுதியில் முழ்கிக்கொண்டிருந்த படகிலிருந்து ஐந்து மீனவர்களை இந்திய கடற்படை மீட்டது இது குறித்து பாதுகாப்பு செய்தி தொடர்பாளர் கூறியபோது

இந்திய கடற்படையின் இக்கப்பல் கேரள மற்றும் வட்சத்தீவு பகுதிகளில் கடலோர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது

இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் நோக்கில் அவர் இப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் முதல் இந்திய குடியரசு துணைத் தலைவராக பராகுவே நாட்டிற்கு செல்லும் திரு வெங்கய்யா நாயுடு முதலில் அங்குள்ள படை வீரர்களின் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்த உள்ளார்

அங்கு வாழும் இந்திய வம்சாவளியினர் அளிக்கும் வரவேற்பு நிகழ்ச்சியில் திரு வெங்கய்யா நாயுடு கலந்துகொள்கிறார் அங்குள்ள தொழிலதிபர்களை சந்திக்கும் அவர் பராகுவேயில் முதவீட்டிற்கான வாய்ப்பு குறித்து விவாதிக்கிறார்

மக்களவைத் தேர்தலின்போது பிளாஸ்டிக்கால் தயாரிக்கப்பட்ட பொருட்களை தடை செய்வது குறித்து பரிசீலிக்க தேர்தல் ஆணையம் மத்திய அரக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆகியவை ஆவோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்று தேசிய பசுமைத் தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக திரு ஏ கே கோயல் தலைமையிலான பகமைத் தீர்ப்பாய அமர்வு ஒருவார காலத்திற்குள் இந்தக் கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று அறிவறுத்தியுள்ளது தேர்தல் பிரச்சாரத்தின்போது பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தீர்ப்பாயம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது

உயிர் தியாகம் செய்த வீரர்களின் மனைவியரை அவர் கவுரவப்படுத்தினார் தில்லியில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய போர் நினைவகம் மூலம் நாட்டிற்காக உயிர்தியாகம் செய்த வீரர்களை நினைவுகொள்ள முடியும் என்று கூறினார் இந்நிகழ்ச்சியில் கலந்தகொண்ட உத்தரகாண்ட் முதலமைச்சர் திரு திரிவேந்திர சிங் ராவத் மாநிலத்தில் துணை ராணுவ இயக்குநரகம் நிறுவப்படும் என்று அறிவித்தாா் ஜம்மு கஷ்மீரில் மக்களவை தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து விவாதிப்பதற்காக தலைமை தேர்தல் ஆணையர் திரு குனில் அரோரா தலைமையிலான குழு அங்கு சென்றுள்ளது

இதில் தேசிய மாநாட்டு கட்சி மக்கள் ஜனநாயக கட்சி காங்கிரஸ் பிஜேபி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மக்கள் ஜனநாயக முன்னணி கட்சியைச் சேர்ந்த மூத்த தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் சென்னையில் நாளை பிரதம் திரு நரேந்திர மோடி பங்கேற்கும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்திற்கு முன்பாக தே மு தி க உடனான கூட்டணி இறுதி செய்யப்படும் என அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் துணை முதலமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று தே மு தி க தலைவா் திரு விஜயகாந்த் ஐ சந்தித்தப்பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவா் தேமுதிக உடனாள கூட்டணி குறித்து இன்றைக்குள் நல்ல முடிவு எட்டப்படும் என்றாா் இதனிடையே அஇஅதிமுக கூட்டணியில் திரு ஏ சி சண்முகம் தலைமையிலான புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்தியக் கம்யூனிஸ்ட் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலா இரண்டு தொகுதிகளும்இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டுள்ளன சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடடபெற்ற ஆலோசனைக்கு பின் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தில் அக்கட்சி தலைவர்களுடன் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கையெழுத்திட்டார்

கடந்த சனிக்கிழமை பெய்த மழைக்கு பின் கந்தஹார் மற்றும் ஹெஸ்மண்ட் மகாணங்கள் வெள்ளப்பெருக்கினால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளன

அந்நாட்டின் தொலைத்தொடர்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் சேதம் விவரம் குறித்து தெரியவில்லை என்றும் உயிரிழப்பு அதிகரிக்கக் கூடும் என்றும் கூறப்படுகிறது

பாதிக்கப்பட்ட எட்டாயிரம் குடும்பத்தினருக்கு உணவு மற்றும் இதர உதவிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்கா உடனான அனு ஆயுத ஒழிப்பு உடன்படிக்கையை நிறுத்தி வைப்பதாக ரஷ்ய அதிபர் விளாடிமீர் புட்டின் அறிவித்துள்ளார்

இந்த உடன்படிக்கையின் படி செயல்பட அமெரிக்கா தவறியதை அடுத்து ரஷ்யா இந்த நடவடிக்கைய மேற்கொண்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உடன்படிக்கையை மீறிவிட்டதாக மாஸ்கோவும் வாஷிங்டன்னும் பரஸ்பரம் குற்றம்சாட்டி வருகின்றன

பள்ளி மாணவர்களுக்கு விண்வெளி குறித்த விழிப்புணர்வை அறிய செய்யும் வகையில் புதிய பயிற்சி திட்டத்தை இஸ்ரோ அளிக்க உள்ளது

இதில் விண்வெளி தொழில்நட்பம் அறிவியல் உள்ளிட்டவை குறித்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் பள்ளி மாணவர்களுக்கு கற்பிக்க உள்ளனர் இது தொடர்பாக மாநில தலைமைச் செயலகம் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகத்திற்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது பயிற்சி முகாமில் பங்கேற்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவர்களின் பட்டியல் இம்மாத இறதியில் வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை பெரம்பூரில் உள்ள ஜ சி எஃப் ரயில்பெட்டி தொழிற்சாலை அதிநவீள ரயில்பெட்டிகள் தயாரிப்பில் சாதளை படைத்து வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் பாராட்டு தெரிவித்துள்ளார்

ஒகுர் பெங்களுரு இடையிலான ரயில்பாதை விரைவில் மின்மயமாக்கப்பட்ட இருவழி பாதையாக அமைக்கப்படுவதுடன் ஒஞர் சேலம் ரயில்பாதையும் இருவழி பாதையாக மாற்றப்படும் என்றார் மேலும் சென்னையிலிருந்து சேலம் வழியாக பாலக்காடு செல்லும் விரைவு ரயில் மொரப்பூர் ரயில் நிலையத்தில் நின்றுச் செல்லும் என்றும் அவர் அறிவித்தார் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் ஆவதற்கு பிரான்ஸ் ஆதரவு அளித்துள்ளது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயாள இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நாக்பூரில் நடைபெறவுள்ளது

முன்னதாக ஹைதராபாத்தில் நடைபெற்ற முதவாவது ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது